மக்களவையில் தாக்கல் செய்தார்

ஜம்மு காஷ்மீர் மாநில ஆளுநர் திரு சத்யபால் மாலிக் பாதுகாப்பு நிலைமை குறித்து ஆய்வு செய்தார்

ராமஜென்ம பூமி நிலக்ச்சை குறித்த வழக்கின் அன்றாட விசாரணை உச்சநீதிமன்றத்தில் இன்று தொடங்கியது தமிழகத்தின் மேற்கு மாவட்டங்களில் தொடர்ந்து மழை பெய்து வருவதையடுத்து

மாவட்டங்களில் உள்ள நீர்நிலைகள் நிரம்பி வருகின்றன

இன்று இரவு கயானாவில் நடைபெறுகிறது ஜம்மு காஷ்மீர் மறுசீரமைப்பு மசோதா மற்றும் ஜம்மு காஷ்மீர் இடஒதுக்கீடு சட்டத்திருத்த மசோதாக்களை மத்திய உள்துறை அமைச்சா் திரு அமித்ஷா மக்களவையில் இன்று தாக்கல் செய்தாா் அப்போது பேசிய அவர் ஜம்மு காஷ்மீர் மாநிலம் இந்தியாவின் ஒரு பகுதி என்றும் அம்மாநிலம் குறித்த சட்டத்திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு நாடாளுமன்றத்திற்கு அதிகாரம் உண்டு என்று கூறினார் ஜம்மு காஷ்மீர் தொடர்பான பிஜேபியின் நடவடிக்கைகளை காங்கிரஸ் தவறான முறையில் பிரச்சாரம் செய்து வருவதாக குறிப்பிட்டார் அம்மாநிலத்திற்கான சட்டத்திட்டங்களை இயற்றுவதில் இருந்து ஒருவரும் தங்களை நிறுத்த முடியாது என்றும் அவர் உறுதிப்பட கூறினார் பாகிஸ்தான் ஆக்கிரமித்துள்ள காஷ்மீர் பகுதியும் அக்சை சின் னும் இந்தியாவின் ஒரு பகுதியாகும் என்று அவர் கூறினார் விவாதத்தில் பேசிய காங்கிரஸ் கட்சி உறுப்பினர் திரு மணிஷ் திவாரி அம்மாநிலத்தில் வாழும் மக்களின் அனுமதியை கேட்காமல் அவர்களது எல்லையை மாற்றும் அரசின் திட்டம் அரசியலமைப்பு சட்டத்திற்கு ஏற்பட்ட பேரிடர் ஆகும் என்று கூறினார் முன்னதாக மக்களவையில் இன்று காலை ஜப்பானின் ஹிரோஷிமா நகரில் அணுஆயுத தாக்குதல் சம்பவத்தில் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது லடாக்கை தனிமாநிலமாக அறிவித்தது தொடர்பான முடிவு இந்தியாவின் உள்நாட்டு விவகாரம் என்று இலங்கை பிரதமர் திரு ரணில்விக்ரமசிங்கே கூறியுள்ளார்

இந்த மாநிலம் அதிக புத்தமதத்தினா் வாழும் முதல் மாநிலம் என்ற பெயர் கிடைத்திருப்பதாக அவர் கூறியுள்ளார்

ஐம்மு காஷ்மீர் மாநிலத்தை சேர்ந்த மக்கள் சிறப்பு அந்தஸ்து ரத்து செய்யப்பட்டதற்கு வரவேற்பு தெரிவித்துள்ளனர் மத்திய அரசின் இந்த நடவடிக்கையால் மாநிலம் இரண்டு யூனியன்பிரதேசங்களாக பிரிக்கப்பட்டு வளர்ச்சிப் பணிகள் மேற்கொள்ளப்படும் என்று கூறியிருக்கும் அறிவிப்பு மகிழ்ச்சி அளிப்பதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர் போபால் சிம்லா ஜம்மு சண்டிகர் பெங்களூரு அகமதாபாத் மற்றும் மும்பை ஆகிய இடங்களில் மக்கள் தங்களது மகிழ்ச்சியை இனிப்புகள் வழங்கியும் பட்டாசுகள் வெடித்தும் தெரிவித்துக் கொண்டனர்

லடாக்கை யூனியன் பிரதேசமாக அறிவித்திருப்பது அங்கு வாழும் மக்களின் நீண்டகால கோரிக்கையாகும் என்று கூறினார் தில்லியில் இயங்கும் மத்திய அதிகாரத்துடன் நெருங்கி செயலாற்றுவதற்கு இந்த நடவடிக்கை பெருமளவில் உதவி புரியும் என்றார் அரசின் இந்த அறிவிப்பு நாட்டின் பாதுகாப்பிற்கு முக்கியமானதாகும் என்றும் லடாக் மக்களின் வளர்ச்சிக்கும் அவர்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்கும் முக்கிய நடவடிக்கையாக கருதப்படுவதாக அவர் கூறினார் ஜம்முவின் பல பகுதிகளில் நேற்று மகிழ்ச்சியும் கொண்டாட்டமும் அதிகமாக காணப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

கிஷ்த்துவர் ரஜோரி மற்றும் பனிஹால் ஆகிய இடங்களில் ஊரடங்கு உத்தரவு அமலில் இருந்தது இதனிடையே அம்மாநில ஆளுநர் சத்யபால் மாலிக் சட்டம் ஒழுங்கு நிலவரம் குறித்து ஆய்வு செய்தார் ஹரியானா மாநிலம் குருகிராமில் மத்திய அரசின் அறிவிப்புக்கு காஷ்மீரிலிருந்து இடம் பெயர்ந்த மக்கள் வரவேற்பு தெரிவித்தனர் காஷ்மீரை சார்ந்த பண்டிதர்கள் சிறபான்மையின மக்களாக வாழ்ந்து வருவதாகவும் அரசின் வரலாற்று பூர்வ நடவடிக்கையால் பண்டிதர்கள் மகிழ்ச்சி அடைந்திருப்பதாகவும் காஷ்மீரின் சமிதி தலைவர் சுமிர் ஷ்ரங்கு கூறியுள்ளார் பாலிவுட் நடிகர் நடிககைகளும் அரசின் இந்த அறிவிப்பிற்கு வரவேற்பு தெரிவித்துள்ளனர்

அனுபம் கேர் பாரேஷ் ராவல் தியா மிர்சா குல்பனாக் மற்றும் விவேக் அக்னி ஹோத்ரி ஆகியோர் அரசின் நடவடிக்கைக்கு ஆதரவு தெரிவித்துள்ளனர் முன்னாள் கிரிக்கெட் வீரர் கவுதம் காம்பீர் அரசின் அறிவிப்பிற்கு பாராட்டு தெரிவித்தார் தொழிலதிபர்களும் அரசின் அறிவிப்பை வரவேற்றுள்ளனர் ஒற்றுமையான வலுவான இந்தியாவை உருவாக்குவதில் மத்திய அரசு எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வரவேற்கத்தக்கது என்று அவர்கள் கூறியுள்ளனர்

அம்மாநிலத்தின் பாதுகாப்பு குறித்து ஆளுநர் திரு சத்யபால் மாலிக் நேற்றிரவு ஆய்வு செய்தாா் இது தொடர்பாக ஆளுநர் மாளிகை வெளியிட்டுள்ள செய்திக் குறிப்பில் பாதுகாப்பு நடவடிக்கைகள் பலப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் சூழ்நிலையை தயாராக இருப்பதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது அரசியல் கட்சித் தலைவர்கள் மதம் சார்ந்த தலைவர்கள் ஆகியோர் அரசுக்கு முழு ஒத்தழைப்பு அளிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர் ராணுவ வடக்கு பிராந்திய தளபதி லெப்டனன் ஜென்ரல் ரன்பீர் சிங் பாதுகாப்பு நிலைமை குறித்து ஆளுநருடன் ஆலோசித்தார் இதனிடையே அனைத்து மாநில அரசுகளும் யூனியன் பிரதேசங்களும் உஷார்ந ிலையில் இருக்குமாறு அறிவுத்ததப்பட்டுள்ளனர் சட்டம் ஒழுங்க நிலைமையை சீராக கண்காணிக்குமாறு மத்திய உள்துறை அமைச்சகம் அனைத்து மாநில அரசுகளையும் யூனியன் பிரதேசங்களையும் கேட்டுக் கொண்டுள்ளது

அந்நாட்டில் இயங்கும் இந்தியா மற்றும் வெளிநாடுவாழ் இந்தியர்கள் ஆய்வுமையம் பிரதமர் திரு நரேந்திரமோடி உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாவின் இந்த நடவடிக்கையை பாராட்டியுள்ளது

அயோத்தியில் ராமஜென்பூமி பாபர் மசூதி நில சர்ச்சை தொடர்பான விசாரணை இன்று முதல் அணுதினமும் நடைபெறும் என்று உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது சர்ச்சை தொடர்பாக சமரச பேச்சுகள் தோல்வியடைந்த நிலையில் நீதிமன்றம் இந்த முடிவை மேற்கொண்டுள்ளது

உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகோய் தலைமையில் நீதிபதிகள் எஸ்

பாப்டே டி

சந்திரசூட் அஷோக் பூஷன் மற்றும் எஸ்

நசிர் ஆகியோர் இந்த அமர்வில் இடம் பெற்றுள்ளனர் உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி கலிபுல்லா தலைமையில் சுமரச குழு அளித்த அறிக்கையை ஆய்வு செய்த பின்னர் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது நான்கு மாதங்களாக சமரச குழு மேற்கொண்ட ஆலோசனைகள் பலன் தராத காரணத்தால் தினசரி விசாரணை முக்கியத்துவம் பெறுகிறது

நீலகிரி மாவட்டத்தில் கனமழை பெய்து வருவதையடுத்து அங்குள்ள நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் வெள்ள அபாயம் ஏற்பட்டுள்ளது பேரிடர் பாதிப்புகளை எதிர்கொள்வதற்கு நிவாரண முகாம்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

இந்திய நேரப்படி இப்போட்டி இரவு எட்டு மணிக்கு தொடங்குகிறது